நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

தேசிய குடற்புழு நீக்க வாரம் இன்று தொடங்கியது

அதிகரிக்கப்பட்டுள்ளது

பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது கூட்டத்தொடர் தொடங்கியதும் முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி நடப்பு மக்களவை உறுப்பினர் எச் வசந்தகுமார் முன்னாள் மத்திய அமைச்சள் ரகுவன்ஸ் பிரசாத் சிங் ஹிந்துஸ்தானி பாடகர் பண்டிட் ஜஸ்ராஜ் ஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

உயிரிழந்தவா்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஒரு மணி நேரம் அவை நடவடிக்கைகள் ஒத்தி வைக்கப்பட்டன இந்நிலையில் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று னலை செய்தியாளர்களிடம் பேசிய பிரதம் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் எதிர்க்கட்சிகள் எழுப்பும் எந்த ஒருபிரச்சினை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார்

மிக விரைவாக இந்நோய்த் தொற்றை அகற்றவும் தடுக்கவும் தடுப்பூசி கிடைக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் எல்லையில் பாதுகாப்புப் பனியில் ஈடுபட்டுள்ள ரானுவ வீரர்களுக்கு ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே ஆதரவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் குளிர்காலத்தில் கடும் பளிப்பொழிவுக்கிடடயே எல்லையை நமது வீரர்கள் பாதுகாக்க வேண்டிய நிலைம் ஏற்படும் என்றும் அவர் கூறினார் ஒரே குரலில் ஒரே உறுதிப்பாட்டோடு ஒரே உணர்வுடன் நாம் அனைவரும் ரானுவ வீரர்களுக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்நிலையில் இந்திய சீன எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் அரசு விளக்கமளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன மக்களவையில் நேரமில்லா நேரத்தில் நீட் தேர்வு குறித்து பேசு திமுக உறுப்பினர் திரு டிஆர் பாலுவுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட போது தமிழக மாணவர்களின் மருத்துவக் கல்வியை பாதிக்கும் வகையில் நீட் தேர்வு உள்ளதாகவும் இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகதில் உள்ள மாணவர்கள் குறிப்பாக கிராமப்புற மாணவர்கள் மனஉளைச்சலுக்கு ஆளாகி ஏமாற்றத்தால் உயிரிழக்க நேரிட்ட சம்பவங்களையும் அவர் சுட்டிக்காட்டினார் முள்ளதாக நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

தனபால் இரணுகல் குறிப்டுகளை வாசித்தார் அதளை தோடர்ந்து அனைவரும் எடந்தநின்றி மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு சில மனித்தளிகள் அஹ்சலி சேலுத்தினார்கள் அதளை தோடர்ந்து முன்னாள் குயெரசு தலைவர் பிரணாப் முகரி சட்டப்குபரவை உறுப்பினர் ரே அன்படிகன் நாடாளுமன்ற மற்றும் முன்னாள் சட்டப்சூபரவை உறுப்பினர் எச்

இதனையடுத்து சுட்டப்குபரவையில் முதலாவது துணை நிதிநிலை அறிக்கை மற்றும் பல்குவறு சுட்ட முன் வகெகள் நிறைகுவற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நீட் குதர்கூ உள்ளிட்ட பல்குவறு விமூயனுகள் குறித்தும் விவாதணுகள் நடைபேறும் என தேரிகிறது நீட் தேர்வை தமிழகத்தில் ரத்து செய்வதற்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் தரவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் திரு

சேன்னையில் இன்று சேய்தியாளர்களிடம் குபசிய அவர்அஇஅதிமுக தனது சூதர்தல் அறிக்கையில் நீட் சூதர்வை ரத்து சேய்ய நடவக்கை எடுக்கப்படும் என்று தேரிவித்திருந்தகுபாதிலும் அதனைநிறைசூவற்றம் வகையில் பிரதமரகுயா சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உள்ளிட்டவர்களைகுயா சந்தித்துப்குபசி உரிய அத்தம் கோடுக்கவில்லை என்றார்

எடப்பா படினிச்சாமி உத்தரவிட்டுள்ளார் பதக்கனு்கள் பேறுபவர்களுக்கு அவரவர் பதவிகளுக்குகற்றவாறு பதக்க விதிகளின்பெ வேண்கல பதக்கம் மற்றும் ஒட்டுமோத்த மானியத்தோகை வடிணுகப்படும் என்றும் தேரிவிக்கப்பட்டுள்ளது குமலும் தமிடிக முதலமைச்சரின் வீர தீர சேயலுக்காள தீயணைப்ழு பதக்கம்திருநெல்வேலி பாளையங்கோட்டை தீயனைப்பு மற்றும் மீட்புப் பனி நிலையத்தைச் சேர்ந்த தீயனைப்பு வீரர்கள் திருஎஸ் வீரராஜ் திரு

ஆவின் பால் மற்றம் பால் பொருட்கள் தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி அதிகாரிகளுக்கு அறிவுறத்தியுள்ளார் தமது துறையிள் செயல்பாடுகள் குறித்து இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சட்டப்பேரவையில் பால்வளத்துறை மாளிய கோரிக்கைகள் மீது செய்யப்பட்ட அறிவிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் பால் கொள்முதலை உயர்த்துதல் கொள்முதல் செய்யப்படும் பாலை விரைவாக விற்பளைக்கு கொண்டு வருதல் பால் உற்பத்திப் பொருட்கள் விற்பனையை பெருக்குதல் பால் உற்பத்தியாளர்களுக்கு தேவையான னல்நடைத் தீவனம் தாதுடப்புக் கலவை விநியோகித்தல் பால் பணப்பட்டுவாடா உரிய காலத்தில் வழங்கப்படுதல் போன்ற செயல்பாடுகளை அமைச்சர் ஆய்வு செய்தார்

நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் இந்த முகாமை தொடங்கி வைத்து

சிவராஜ் தெரிவித்துள்ளார் இந்த முகாம் குறித்து மாவட்ட க்காதாரப் பணிகள் துணை இயக்குநர் திரு சுப்பிரமணியம் எமது செய்திப்பிரிவிடம் விவரித்தார்

அல்பேண்டசோல் குடற்புழு நீக்க மாத்திரைகளை பாளையங்கோட்டையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் தொடங்கி வைத்தார்

குடற்புடு நீக்கப்படுவதால் கறகறப்பாக செயல்படவும் மானவர்கள் அறிவுத் திறன் மற்றும் உடல் வளர்ச்சி பெற்று ஆரோக்கியமாக இருக்கவும் முடியும் என்று அவர் கூறினார் பொதமக்கள் மற்றம் பெற்றோர்கள் இந்த முகாம்களை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் னெள்ள வேண்டும் என்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபானர் சதீஷ் தெரிவித்துள்ளார் திருவாரூரில் குடற்புழு நீக்க முகாமை மாவட்ட ஆட்சியர் திரு ஆனந்த் தொடங்கி வைத்தார்

இதகுறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் னஞ்சிபரம் மாவட்டத்தில் குடற்புழு நீக்க வாரத்தை மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தொடங்கி வைத்தார்

நகரின் சில பகுதிகளில் சூலசான மடி பேய்யக்கூடும் என்றும் வானிலை அப்கூ மையம் தேரிவித்துள்ளது

இத்தொடர்பாக அரசு தேர்வுகள் இயக்குநர் திருமதி உஷாராணி வெளியிட்டுள்ள செய்திக்கறிப்பில் இந்தப் பட்டியலில் இல்லாத பதிவெண்களுக்காள விடைத்தாள்களில் எவ்வித மதிப்பென் மாற்றமும் இல்லை என்றும் தெரிவித்கள்ளார் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு மேற்கொள்ளப்பட்ட பிறகு மதிப்பெண் மாற்றம் செய்யப்பட்டுள்ளவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள தேர்வர்கள் தங்களுக்கான திருத்தப்பட்ட மதிப்பென் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளவாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ளை பல்கலைக் கழகத்தில் தமிழ்ப்பாட வேளைகளை குறைக்கக் கூடாது என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கூறியுள்ளார் இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆங்கில மொழித்திறனை அதிகரிப்பதற்காக கூடுதலாக தினமும் ஒரு பாட வேளையை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றும் இதற்காக தமிழ்ப்பாட வேளைகளை குறைக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தியுள்ளார்

மெகராஜ் தெரிவித்துள்ளார்

சாந்தா எச்சரித்துள்ளார்